மேற்குவங்க தேர்தலுக்கானஐந்தாம் கட்டவாக்குப்பதிவு தற்போதுநடைபெற்றுவருகிறது

பிரபலதமிழ் திரைப்படநகைச்சுவைநடிகர் விவேக் இன்றுஅதிகாலைசென்னையில் காலமானார்

அவரதுமறைவுக்குபிரதமர் உட்படதலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

வென்றார் இனிவிரிவானசெய்திகள் மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானஐந்தாம் கட்டவாக்குப்பதிவு தற்போதுநடைபெற்றுவருகிறது

கட்டதேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் இந்தஜந்தாம் தவறாமல் ஜனநாயகக் கடமையைநிறைவேற்றுமாறுபிரதமா் திருநரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்ததேர்தலோடுஆந்திரமாநிலம் திருப்பதிமற்றும் கர்நாடகமாநிலம் பெல்ஹாம் மக்களவைதொகுதிகளுக்கான இடைத்தோதல் வாக்குப்பதிவும் நடைபெற்றுவருகிறது

புளிதநீராடுதலில் பெருமளவு பக்தர்கள் பங்கேற்பதைதவிர்க்கநடவடிக்கைஎடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார்

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு

தொடர்பாகபிரதமர் திருநரேந்திரமோடிக்குஎழுதியுள்ளகடிதத்தில் இத அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்தைசெலுத்திக் கொள்ளபொதுமக்கள் தற்போதுஅதிகஅளவு ஆர்வம் காட்டிவருவதாகஅவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதனைகருத்தில் கொண்டுதனியார் வாயிலாகவும் தடுப்பு மருந்துவிநியோகத்துக்குஅனுமதிஅளிக்கவேண்டுமென்றும் திருநவின் பட்நாயக் அந்தகடிதத்தில் கூறியுள்ளார்

இதுவரைகிடைக்கப்பெற்றதடுப்பு மருந்துகள் முழுமையாகபயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆந்திரமுதலமைச்சர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

பிரபலதமிழ் திரைப்படநகைச்சுவைநடிகள் விவேக் இன்றுஅதினலைசென்னையில் காலமானாா்

நெஞ்சுவலிகாரணமாகநேற்றுதனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டஅவர் சிகிச்சைபலனின்றி இன்றுஅதிகாலைநாலரைமணிஅளவில் உயிரிழந்ததாகமருத்துவர்கள் தெரிவித்தனர் நடிகர் விவேக் பத்மரீ தமிழகஅரசின் விருதுகள் மற்றும் பல்வேறுவிருதுகளையும் பெற்றபெருமைக்குரியவர் தமதுதிரைப்படங்களில் நகைச்சுவையுடன் சமூகம் சார்ந்தகருத்துக்களையும் பரப்பிவந்ததால் சின்னக் கலைவாணர் என்றுரசிகர்களால் அன்போடுஅழைக்கப்பட்டார்

சென்னைவிருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளஉடலுக்குதிரையுலகினரும் பொதுமக்களும் அஞ்சலிசெலுத்திவருகின்றனர் அவரது இறுதிச்சடங்குகள் இன்றுமாலைசென்னையில் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது நடிகள் விவேக் யின் மறைவுக்குபிரதமா் திருநரேந்திரமோடிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் கற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக நலனில் அக்கறையோடுசெயல்பட்டுவந்தஅவரதுமறைவு தமக்குமிகுந்தவருத்ததைஏற்படுத்தி உள்ளதாகபிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அவரதுகுடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் தமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோஉட்படபலர் விவேக் யின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்தநோய் தொற்றைகட்டுப்படுத்துவதற்காகநியமிக்கப்பட்டஅமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்தஆலோசனையில் பங்கேற்கின்றனர்

ஆசியமல்யுத்தசாம்பியன் போட்டியின் ஆடவர் கற்றுஆட்டங்கள் இன்றுதொடங்குகின்றன கஜகஸ்தானில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பஜ்ரங் புனியா ரவிக்குமார் நர்ஸிங் யாதவ் சத்யவா்த் கடியான் மற்றும் கரண் இன்று பங்கேற்கின்றனா்